விவசாயிகளின் நலனுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் நீர்மேலாண்மை திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று தென்காசியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மத்தியில் நிலையான வலிமையான ஆட்சியை பிஜேபி யால் மட்டுமே தரமுடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்களவை தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்த ஆளும் அஇஅதிமுக திட்டமிட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று ஈரோட்டில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் காவல்துறை வாகனங்களை பயன்படுத்தி ஆளும் கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட உள்ளதாக கூறினார் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறை வாகனங்களையும் சோதனை செய்யவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கண்டு பிஜேபி அச்சம் அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக அரசுக்கு எதிராக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் காவிரி பிரச்னையில் தமிழகத்தின் உரிமையை அஇஅதிமுக அரசுதான் மீட்டதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு பன்னீர் செல்வம் பட்டியலிட்டார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்படவில்லை என்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லகண்ணு கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதிகுட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் அஇஅதிமுக அரசு உள்ளதாக குறை கூறினார் மாநில அரசின் உரிமையை பாதுகாக்க அஇஅதிமுக தவறிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் நாகை மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் அஇஅதிமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் திரு வைகோ தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் மகளிர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி குடீநீர் வழங்குவதற்கு இந்த நடவடிக்கைகளை அஇஅதிமுக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாசு தேவையான தெரிவித்தார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிறபான்மையின மக்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என்று த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் விருதநகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் சிறுபான்மையின மக்களுக்கு தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் வாய்ப்பு அளிக்கவில்லை என்றார் வலிமையான தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாகவும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதணை தெரிவித்த துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்தீப் சக்ஷேனா இதில் நான்கு வட்சம் பேர் முதல்முறை வாக்காளர்கள் என்று கூறினார்

வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் திரு சந்தீப் சக்ஷேனா கூறினார் இதற்கிடையே தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன

சீனாவுடனான வர்த்தக பேச்சுக்கள் தொடர்பான ஆப்பந்தம் நான்கு வாரக்காலத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது

தாய்லாந்து பொதுத்தேர்தலில் மறு வாக்கு எண்ணிக்கைக்கும் சில தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவிற்கும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

சத்தீஸ்கட்டில் நக்ஸவைட்டுகளுடனான மோதலின்போது நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர் ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர்

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களுரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ஆசிய கோப்பைக்கான டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்குகிறது

ஸ்பெயினில் நடைபெற்றுவரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புரவ் ராஜா ஜீவன் நெடுஞ்செழியன் இணை அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது